சென்றடைந்தார்

திட்டத்தை உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று தொடங்கி வைத்தார்

வெளியுறவுத்துறை இணையமைச்சர் ஜெனரல் வி கே சிங் தெரிவித்துள்ளார்

நாட்டின் சுற்றுலாத்துறை

சர்வதேச மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் சாக்ஷி மாலிக் வெள்ளிப் பதக்கம் வென்றுள்ளார்

சற்றுமுன் வாரணாசி சென்றடைந்த பிரதமர் திரு நரேந்திரமோடியை விமான நிலையத்தில் உத்தரப் பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் வரவேற்றார்

பிரதமா் மோடி தமது பிறந்தநாளை தம்மைத் தேர்ந்தெடுத்த தொகுதியில் கொண்டாடுவது இதுவே முதன்முறையாகும்

ஜம்மு வில் உள்ள ப்ளோரா எல்லை பாதுகாப்புப் படை தலைமையகத்தில் அவர் இந்த கட்டமைப்பை தொடங்கி வைத்தார் ஸ்மார்ட் பாதுகாப்பு வேலி திட்டத்தில் அதிநவீன கண்காணிப்பு கருவிகள் தகவல் தொடர்பு மற்றும் மின்னணு தகவல் சேமிப்பு உள்ளிட்ட வசதிகள் கொண்டுவரப்பட்டுள்ளன லேசர் தொழில்நுட்பத்தின் மூலம் ஊடுருவலை முற்றிலுமாக தடுப்பதற்குரிய தொழில்நுட்பமும் கொண்டுவரப்பட்டுள்ளது

பருவநிலை மாற்றம் புயல் மழை உள்ளிட்டவை குறித்தும் கண்காணிக்கப்படுகிறது நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார்

அவர் நாட்டுக்கு அர்ப்பணிப்புடன் கூடிய சேவையாற்றும் வகையில் நீடூழி வாழ வேண்டுமென்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையாநாயுடு மூத்த அமைச்சர்கள் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் பிஜேபி மாநில தலைவர் திருமதி தமிழிசை சௌந்தா்ராஜன் மற்றும் தலைவா்கள் பலரும் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனா் பிஜேபி சார்பில் நாடு முழுவதும் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு உகந்த சூழ்நிலை உருவானால் மட்டுமே அந்நாட்டுடன் எந்தவொரு பேச்சு வார்த்தையும் மேற்கொள்ளப்படும் என்று வெளியுறவுத்துறை இணையமைச்சர் ஜெனரல் வி கே சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது குறித்து இந்தியா தெளிவான கொள்கையை வகுத்துள்ளதாக குறிப்பிட்டார் பாகிஸ்தானில் புதிய அரசு பொறுப்பேற்ற பின்பு எல்லைக்கோட்டுப் பகுதியில் ஊடுருவல் முயற்சிகள் அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார் இருப்பினும் நிலவிவரும் சசூழ்நிலையை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் அதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாவும் அவர் தெரிவித்தார் முன்னதாக ஸ்மார்ட் பாதுகாப்பு நிர்வாகம் குறித்த மாநாட்டில் உரையாற்றிய ஜெனரல் வி கே சிங் ஸ்மார்ட் தகவல் சேகரிப்பின் மூலம் சிறந்த ஸ்மார்ட் பாதுகாப்பு நிர்வாகத்தை கொண்டுவர முடியும் என்று கூறினார் எல்லை பாதுகாப்பு நிர்வாக கட்டமைப்பு ஒருங்கிணைக்கப்பட்டு நம்பகத்தன்மையுடன் உறுதியானதாகவும் இருக்க வேண்டும் என்றும் அப்போதுதான் பாதுகாப்பு கட்டமைப்பு வாயிலாக விடுக்கப்படும் எச்சரிக்கைக்கும் ரானுவத்தின் செயல்பாட்டிற்கும் உள்ள கால இடைவெளி கணிசமாக குறையும் என்றும் ஜெனரல் வி கே சிங் உறுதிபட தெரிவித்தார் இந்திய கணக்கு தணிக்கைத்துறை அரசு எந்திரம் முறையாக செயல்பட உதவி வருவதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியிருக்கிறார் புதுதில்லியில் இன்று தம்மை சந்தித்த கணக்கு தணிக்கை சேவை பயிற்சி அதிகாரிகளிடையே பேசிய அவர் உலக வர்த்தகத்தில் இந்தியாவின் பங்கை தற்போதுள்ள இரண்டு சகதவீதத்திலிருந்து கணிசமாக அதிகரிக்க வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார் அதைத் தொடர்ந்து தம்மை சந்தித்த இந்திய தகவல் சேவை பயிற்சி அதிகாரிகளிடையே அவர் பேசுகையில் மத்திய அரசின் திட்டங்கள் பற்றிய தகவல் நாட்டின் குக்கிராமங்களை எட்டுவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளையும் எடுக்க வேண்டும் என்றார்

ஒய்வூதியதாரர்களுக்கும் இந்த அகவிலைப்படி உயர்வு பொருந்தும் என்று தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் தெரிவித்துள்ளது

சென்னை அண்ணா மேம்பாலம் அருகே உள்ள பெரியாரின் சிலையின் கீழ் வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப் படத்திற்கு துணை முதலமைச்சர் திரு ஒ பள்ளீர் செல்வம் மாநில அமைச்சர்கள் திரு டி ஜெயக்குமார் திரு சி பி சண்முகம் திரு கடம்பூர் ராஜு உள்ளிட்ட அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர்

க திரு க அன்பழகன் மதிமுக பொதுச் செயலாள் திரு வைகோ பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு திராவிடர் கழக தலைவர் திரு கி வீரமணி விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு

திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்

புதுதில்லியில் இன்று இந்திய சுற்றுலா வளர்ச்சி துறையின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் சுற்றுலா மற்றும் விடுதிகள் தொழில் வளர்ச்சி நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஆறு புள்ளி எட்டு எட்டு சதவீதம் பங்களித்திருப்பதாக கூறினார் உலகில் விரைவாக வளர்ந்து வரும் நாடுகள் பட்டியலில் இந்தியா இடம் பெற்றிருப்பதாக கூறிய திரு அல்போன்ஸ் அதிக அளவிலான தாரளமாயமாக்கல் நடைமுறையால் கற்றுலாப் பயணிகள் விசா பெறுவது எளிமையாக்கப்பட்டுள்ளதாகவும் உலக அளவில் இது மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் சுற்றுலா சேவை கட்டமைப்புகள் இல்லாத மாநிலங்களுக்கு இந்திய சுற்றுலாத்துறை தகவல் சேவை மையங்கள் துணை புரிவதாகவும் அவர் கூறினார் முன்னதாக மத்திய ரயில்வேத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இந்திய சுற்றுலா தகவல் சேவை மையத்தை தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் தூய்மை இந்தியா திட்டம் சுற்றுலாப் பயணிகளிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளதாக கூறினார் துறையில் புதிய புதிய வாய்ப்புகள் கொண்டுவரப்படுவது குறித்தும் அவர் பெருமிதம் சுற்றுலாத் தெரிவித்தார்

இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் அமைப்பு மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு பல்வேறு உதவிகளை செய்து வருவதாக கூறினார் அங்கன்வாடி பணியாளர்களுக்கான மதிப்பூதியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி உயர்த்தியுள்ளதை அமைச்சர் பாராட்டினார் தமிழக மின்துறை போதிய அளவுக்கு நிலக்கரியை சேமித்து வைக்காமல் பாதிப்பு ஏற்பட்ட பிறகு நடவடிக்கை எடுப்பது வியப்பு அளிக்கிறது என்று மத்திய நிதித்துறை இணை அமைச்ச் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியிருக்கிறார் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு நாகர்கோவில் நாகராஜாகோவிலில் சிறப்பு வழிபாடு செய்த பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் தமிழக மின் நிலைமை மேம்பட மத்திய அரசு உதவ தயாராக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் தமிழக சிறைச்சாலைகளில் முதல் வகுப்பு சிறைகளில் தொலைக்காட்சி உட்பட பல்வேறு வசதிகள் செய்து கொடுத்திருப்பதாக சுட்டத்துறை அமைச்சர் திரு சி வி சண்முகம் கூறியிருப்பதை ஏற்க முடியாது என்றும் அவ்வாறு வசதிகள் செய்தால் சிறை செல்வதும் சுகமே என்ற சிந்தனை ஏற்படக்கூடும் என்றும் அவர் குறிப்பிட்டார் தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்றும் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறினார் புவி வெப்பம்யமாதலைத் தடுக்க அதி சக்தி வாய்ந்த குளிரூட்டும் தொழில்நுட்பத்தை கொண்டுவர வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் பருவநிலை மாறுபாடு மற்றும் வனத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று உலக ஒசோன் நாளையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ஒசோன் மண்டலத்திற்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து தமது கவலையை வெளியிட்டார் ஒசோன் பாதிப்பை தடுக்க மக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் சுற்றுச் சூழலை பேணி காக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் குளிர்சாதன பெட்டிகள் போன்றவற்றில் இருந்து வெளியாகும் வாயுக்கள் ஒசோன் மண்டலத்தை பாதிக்கும் என்பதை உணர்ந்து இவற்றை பயன்படுத்துவதை தவிர்த்துவிட்டு மாற்று வழிகளை காண வேண்டும் என்று அவர் கூறினார் ஒசோன் படல பாதுகாப்பிற்கான சர்வதேச தினம் நேற்று அனுசரிக்கப்பட்டதையும் இந்நாள் குறித்த விழிப்புணர்வை பொதமக்களிடையே பரப்ப வேண்டும் என்றும் திரு ஹர்ஷ்வர்தன் கேட்டுக் கொண்டார்

விளையாட்டில் உயரிய விருதான கேவ்ரத்னா விருதுக்கு கிரிக்கெட் அணி தலைவர் விராட் கோலி பளுதூக்கும் வீராங்கனை மீராபாய் சானு ஆகியோரது பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன விராட்கோலி சா்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் பேட்ஸ்மேன் தர வரிசையில் முதலிடம் வகிக்கிறார்